திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மாநிலங்களவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன

பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது

நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார்

உத்தரபிரதேசம் மற்றும் ஜார்கண்ட் மாநிலங்களை இணைக்கும் வகையில் இந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன ஏற்கனவே பணிகள் நிறைவுபெற்ற மூன்று பெரிய பாலங்களை இந்த நிகழ்ச்சியின்போது மக்களின் பயன்பாட்டுக்காக பிரதமர் திறந்து வைக்கிறார்

ஆரம்ப பள்ளிகள் அங்கன்வாடி மையங்கள் குகாதார பணியாளர்கள் போன்றவர்களுக்கு உதவும் வகையில் இந்த இண்டர்நெட் சேவை வழங்கப்படுகிறது இணையவழி கல்வி இணையவழி வேளாண் சேவை தொலை மருத்துவம் உள்ளிட்டவற்றுக்கு இந்த திட்டம் பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று அரசு தெரிவித்துள்ளது

அவைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு இதற்கான உத்தரவை பிறப்பித்தாா் முன்னதாக இதற்கான தீர்மானத்தை நடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு வி முரளிதரன் அவையில் தாக்கல் செய்தாா் குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதுகுறித்து பேசிய மாநிலங்களவைத் தலைவரும் குடியரசு துணைத் தலைவருமான திரு

நேற்றைய தினம் மிக மோசமான நாள் என்றும் இந்த உறுப்பினர்களின் செயலால் மாநிலங்களவையின் கண்ணியம் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஸ் மீது எதிர்க்கட்சிகள் கொடுத்திருந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தையும் திரு வெங்கையா நாயுடு நிராகரித்தார்

அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்து பிறப்பித்த உத்தரவை திரும்பப்பெற வேண்டும் மாநிலங்களவை துணைத்தலைவா் திரு ஹரிவன்ஸ் மீது கொடுக்கப்பட்ட நம்பிக்கையில்லா திர்மானத்தை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறத்தி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவை நடவடிக்கைகள் இன்று நான்குமுறை ஒத்திவைக்கப்பட்டன

சும்பவம் நடந்த பகுதிக்கு தீயணைப்புத் துறை வாகணங்களும் மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினரும் சென்று மீட்புப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர்

விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்த சும்பவத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாகவும் குடியரசுத் தலைவரும் பிரதமரும் தங்களது ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளனர்

பொதுக்காதார கட்டமைப்பை மேம்படுத்த அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக கூறிய அவர் பிரதமரின் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் மூலம் சுகாதார கட்டமைப்பு மேலும் மேம்படுத்தப்படும் என்றும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தொற்று பாதிப்பு ஏற்பட்டால் அவற்றை எளிதில் கையாள முடியும் என்றும் குறிப்பிட்டார் மருத்துவ ஆக்ஸிஜன் கையிருப்பு குறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் இதற்காள பற்றாகுறை எதவும் இல்லை என்றும் நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறினார்

கிராமப்புற மற்றும் மலைவாழ் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் கடும்ப அட்டைதாரர்களுக்கு அவர்களின் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே அத்தியாவசிய பொருட்களை விநியோகிக்க நாட்டிலேயே முதல் முதலாக இந்த திட்டம் தமிழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது குடும்ப அட்டைதாரா்களுக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டத்தை திருச்சி மாவட்டத்தில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக இன்று தொடங்கி வைத்தார் பெண்கள் குழந்தைகள் முதியோர்கள் ஆகியோருக்கு ஊட்டச்சத்தை உறுதி செய்யும் நோக்கில் இந்த திட்டம் தொடங்கப்படுவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது இந்தியாவிலேயே முதல் முறையாக மின்சாரம் மற்றும் சூரியசக்தியால் இயங்கும் புதிய வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட ஆட்டோக்களின் செயல்பாட்டையும் முதலமைச்ச் இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் பொருளாதார நிலையை மேம்படுத்துவது குறித்து ஆய்வு செய்வதற்காக முன்னாள் ரிசா்வ் வங்கி ஆளுநர் திரு ரங்கராஜன் தலைமயில் அமைக்கப்பட்ட குழு இன்று தனது அறிக்கைய முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று சமா்ப்பித்தது பின்னா் செய்தியாளா்களிடம் பேசிய திரு ரங்கராஜன் இரண்டு பிரிவுகளில் அரசுக்கு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகக் கூறினார் அடுத்த இரண்டு மாதங்களில் பொருளாதாரம் பழைய நிலைக்கு திரும்பு வாய்ப்பு உள்ளதாகவும் வரி முறையில் சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் தெரிவித்தார் நகர்புற மற்றம் கிராமப்புறங்களில் வேலவாய்ப்புக்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் திமுக தோழமைக் கட்சிளின் கூட்டம் திமுக தலைவா திரு மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு நிறைவேற்றியுள்ள வேளான் மசோதாக்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துவது குறித்து இந்தக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது உலகப் புகழ்பெற்ற தாஜ்மஹாலை சுற்றுலாப் பயனிகள் பார்வையிட இன்று முதல் மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

ஊட்டக்கத்து குறைபாட்டை தடுப்பதற்காக போஷன் அபியாள் திட்டத்தின்கீழ் மத்திய ஆயுஷ் அமைச்சகமும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகமும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன காணொலி வாயிலாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மத்திய மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இராளி ஆயுஷ் துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் ஆகியோர் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தானது நிகழ்ச்சியில் பேசிய திருமதி ஸ்மிருதி இரானி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தவிர்க்க இரு அமைச்சகங்களும் இணைந்து முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றார் இதன்மூலம் ஊட்டச்சத்து பூங்காக்கள் மற்றும் மருத்துவ பூங்காக்கள் அதிக அளவில் விரைவில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் கருவுற்ற தாய்மார்கள் முறையான உணவுகளை எடுத்துக் கொள்வதன் மூலம் ஊட்டக்கத்து குறைபாட்டை தவிர்க்க முடியும் என்று நிகழ்ச்சியில் பேசிய ஆயுஷ்துறை அமைச்சர் திரு ஸ்ரீபத் நாயக் கூறினார் பாரம்பரிய மூலிகைகளை பயன்படுத்தி தாய்மார்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஊட்டச்சத்துமிக்க உணவுகளை வழங்க ஆயுஷ் அமைச்சகம் பங்காற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐ பி எல் கிரிக்கட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது தபாயில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரடிப்படி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது

இதில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி இரண்டு ரன் மட்டுமே எடுத்தது